ஜெகன்மோகன் ரெட்டி இன்று புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்துப் பேசியுள்ளார்

நிதின் கட்காரிக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி நன்றி தெரிவித்துள்ளார் புதுவையில் மின் கட்டண உயர்வை அரசு உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

முன்னதாக பிஜேபி நாடாளுமன்றக் குழுவின் தலைவராகத் தேர்ந்தெடுக்கப் பட்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்றிரவு புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திரு நரேந்திரமோடியை ஆட்சி அமைக்க அழைத்திருத்தார் அரசியல் சாசன அதிகாரத்தின் கீழ் திரு நரேந்திரமோடியை பிரதமராக அவர் நியமித்து அமைச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டியவர்களின் பெயர்களையும் பரிந்துரைக்குமாறு கேட்டுக் கொண்டார்

நரேந்திரமோடி நேற்றிரவு குடியரசுத் தலைவரை சந்தித்த போது பிஜேபி நாடாளுமன்றக் குழுவின் தலைவராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றிய கடிதத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக் கட்சிகளின் தலைவரிடம் வழங்கினார்

வரவிருக்கும் நாட்களில் அரசு இன்னும் வேகமாக செயல்படத் தொடங்கும் என்றும் ஒரு வினாடி கூட வீணாக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் அரவணைப்பு அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் நம்பிக்கை என்பதே அரசின் புதிய தாரக மந்திரமாக இருக்கும் என்றும் இது அனைத்து துறைகளிலும் முழுமையான வளர்ச்சியைக் கொண்டு வருவதற்கான சரியான வழியைக் காட்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு டச்சு பிரதமர் திரு மார்க் ரட்டே வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் தோழமை மற்றும் ஒத்துழைப்பு உணர்வுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார் நெதர்லாந்து உடனான நீண்டகால ஒத்துழைப்பை இந்தியா அதிகம் மதிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இதற்கிடையே பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் பிரதமர் திரு நரேந்திரமோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் இருநாட்டு மக்களின் நலன்களை மேம்படுத்துவதில் ஒருங்கிணைந்து பாடுபட விருப்பம் வெளியிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் பிரதமர் பதவிக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள திரு நரேந்திரமோடிக்கு திரு வெங்கையா நாயுடு இந்த சந்திப்பின் போது வாழ்த்து தெரிவித்தார் காலை உணவின் போது நடைபெற்ற இந்த சந்திப்பில் வளர்ச்சியைத் துரிதப்படுத்துவது குறித்தும் நாடாளுமன்ற அமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது தாயாரிடம் ஆசி பெறுவதற்காக இன்று மாலை குஜராத் செல்கிறார் மக்களவை தேர்தல் முடிவுகளைத் தொடர்ந்து பிரதமர் தமது சொந்த மாநிலமான குஜராத் செல்வது இதுவே முதல் முறையாகும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் அகமதாபாத்தில் இன்று மாலை பொதுக்கூட்டம் ஒன்றிலும் உரையாற்ற இருக்கிறார்கள்

ஜெகன்மோகன் ரெட்டி இன்று புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார் மக்களவை தேர்தல் வெற்றிக்காக திரு நரேந்திரமோடிக்கு வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார்

ஆந்திரபிரதேசத்தில் கடப்பா இரும்பு உருக்காலை போலவரம் பல்நோக்கு நீர்ப்பாசனத் திட்டம் போன்ற முக்கியத் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டது ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளத்தின் சட்டமன்றக் குழுத் தலைவராக தேர்தெடுக்கப்பட்ட திரு நவீன் பட்நாயக் இன்று புவனேஸ்வரில் ஆளுநர் திரு கணேஷி லாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் முன்னதாக பிஜு ஜனதா தளம் சார்பில் புதிதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்றக் நவீன் பட்நாயக் குழுத் தலைவராக திரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு நவீன் பட்நாயக் ஒடிஷாவின் புதிய முதலமைச்சராக வரும் புதன்கிழமை பதவியேற்பார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது

எஸ்கேஎம் கட்சியின் தலைவர் திரு பிரேம்சிங் கோலே இக்குழுவிற்கு தலைமையேற்றார் ஆயினும் எஸ்கேஎம் கட்சியின் சட்டமன்றக் குழுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப் படப்போவது யார் என்பது குறித்து தகவல் எதையும் அவர் வெளியிடவில்லை கோதாவரி கிருஷ்ணா நதிகளை இணைத்து தமிழகத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவதே மத்திய அமைச்சராக பதவியேற்ற உடன் தமது முதல் பணியாக இருக்கும் என்று திரு நிதின் கட்காரி கூறியிருப்பதாக தமிழ்நாடு பாரதீய ஜனதாவின் ட்விட்டர் பக்கத்தில் தகவல் வெளியானதைத் தொடர்ந்து இதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு நிதின் கட்காரிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் கிருஷ்ணா கோதாவர இணைப்புத் திட்டம் மிக முக்கியமானது என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் கட்டண விகிதங்கள் குறித்து கடைசியாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இவ்வாண்டு கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று அரசு வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்பட வில்லை எனக் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மின்துறையின் அறிவுரைப் படியே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணங்களை உயர்த்தி இருப்பதாக கூறிய அவர் மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு காங்கிரஸ் அரசு வழங்கும் பரிசு இதுதானா என வினவினார்

மத சார்பின்மை மற்றும் தேசிய நீரோட்டத்தில் நம்பிக்கை உள்ள புதுச்சேரி மக்களை மத ரீதியில் பிரித்தே காங்கிரஸ் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு இது நல்லதல்ல என்றும் திரு அன்பழகன் கூறினார்

புதுவையில் நடைபெற உள்ள காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலில் அஇஅதிமுக போட்டியிட வேண்டும் என கட்சித் தலைமையிடம் வலியுறுத்தப்படும் என்று திரு அன்பழகன் மேலும் தெரிவித்தார் புதுச்சேரி பல்கலைக் கழகத்தின் தொலைநிலைப் படிப்புகளை சென்னையில் உள்ள குருநானக் கல்விச் சங்கத்துடன் இணைந்து மாணவர்களுக்கு வழங்க இரு கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி குருநானக் கல்விச் சங்கம் புதுச்சேரி பல்கலைக் கழகத்தின் தொலை நிலை படிப்புகளுக்கான கற்றல் ஆதரவு மையமாக செயல்படும் என்றும் தொலைநிலைக் கல்வி மாணவர்கள் இந்த மையத்தை அணுகி பாடம் தொடர்பான தங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது கொல்கத்தா மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் வெளிநாடு செல்வதைத் தவிர்க்க சிபிஐ அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து அனைத்து விமான நிலையங்களையும் உஷார் படுத்தியுள்ளது

இந்த வழக்கில் கைது செய்யப்படுவதில் இருந்து ராஜீவ் குமாருக்கு பாதுகாப்பு அளிக்கும் உத்தரவை உச்ச நீதிமன்றம் விலக்கிக் கொண்டதும் மீண்டும் பாதுகாப்பு அளிக்கக் கோரி ராஜீவ்குமார் தாக்கல் செய்த மனுவும் உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் முன் ஜாமீன் கோரி கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தை அணுகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது உத்தரபிரதேசத்தில் அமேதி தொகுதியைச் சேர்ந்த பிஜேபி நிர்வாகி சுரேந்திர சிங் நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டது குறித்து அவரது குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று மாநில காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார்

கொலை செய்யப்பட்ட சுரேந்திர சிங் அமேதி தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி ஸ்மிருதி இரானிக்கு நெருக்கமானவர் என்றும் சொல்லப்படுகிறது மேற்குவங்க மாநிலத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள பல இடங்களில் இன்று காலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது

ஆயினும் உயிருக்கோ உடமைகளுக்கோ சேதம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை

பாரீசில் இன்று தொடங்கியுள்ள பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் நோவாக் ஜோக்கோவிச் நவோமி ஒசாகா ரஃபேல் நடால் சிமோனா ஹாலேப் ரோஜர் ஃபெடரலர் கரோலினா பிளிஸ்கோவா செரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள் இந்தியாவின் சார்பில் லியாண்டர் பெயஸ் ரோஹன் போபண்ணா திவிச் ஷரண் ஜீவன் நெடுஞ்செழியன் ஆகியோர் வெவ்வேறு கூட்டாளிகளுடன் இரட்டையர் போட்டிகளில் பங்கேற்கிறார்கள்